நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மன் கீ பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் அகில இந்திய வானாலியில் பிரதமர் திரு

பூஜை திருநாளை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் துவங்கி விட்டதாக புதிய மாநில தேர்தல் ஆணையர் திரு ராய் பி தாமஸ் தெரிவித்துள்ளார் சிறு துளி பெரு விளைச்சல் என்ற தாரக மந்திரத்தை மனதில்கொண்டு விவசாயிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தி உள்ளார் பிரதமர் திரு

குஜராத்தில் விவசாயிகள் சர்வோதயா திட்டம் என்ற திட்டத்தை காணொலி காட்சி மூலம் இன்று துவக்கி வைத்தார் இதன் மூலம் குஜராத் மாநில விவசாயிகளுக்கு பகல் நோத்திலும் விவசாயம் செய்வதற்கான மின்சாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் வயல்வெளியில் இருக்கும் விவசாயிகள் விலங்குகளின் தாக்குதலில் இருந்து பாதுகாப்பாக இருக்கவும் பூச்சிக் கடியில் இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளவும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் கிர் சோம்நாத் பதான் மற்றும் தாகோட் ஆகிய மாவட்டங்கள் முதல் கட்டமாக பயன்பெறும் மேலும் படிப்படியாக இத்திட்டம் குஜராத் மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் விரிவுப்படுத்தப்படும்

மோடி அகமதபாத்தில் திறந்து வைத்தார் தவிர ஜுனகாத் பகுதியில் உள்ள கிர்னார் மலைப் பிரதேசத்தில் ரோப் கார் திட்டத்தையும் பிரதமர் காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்தார்

இதையொட்டி நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய உள்துறை இணைஅமைச்சர் திரு கிஷன்ரெட்டி இந்த படையை மேலும் வலுவூட்டி நவீனப்படுத்த அரசு உறுதிபூண்டுள்ளதாக குறிப்பிட்டார்

இந்த படையின் நிறுவன தினத்தை ஒட்டி பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அனைத்து வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் மன் கீ பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் பிரதமர் திரு

இந்த உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒளிப்பரப்பாக உள்ளது

பிரதமரின் இந்தி உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் அகில இந்திய வானொலியில் உடனடியாக அந்தந்த மாநில மொழிகளில் ஒலிப்பரப்படும்

பூஜை திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மக்களுக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் கொரோனா பொது முடக்கம் காரணமாக முடங்கி கிடந்த நிலைமை மாறி தற்போது சகஜ நிலை திரும்பி வருவதாகவும் இந்த நன்னாளில் அனைத்து தரப்பினரும் மிகுந்த எச்சரிக்கை மற்றும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் என்றும் திரு நாராயணசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

தாமஸ் தெரிவித்துள்ளார் தொகுதி மறு சீரமைப்பு பணிகள் ஏற்கனவே முடிவடைந்துள்ள நிலையில் தேர்தல் அதிகாரிகள் மண்டல அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளும் விரைவில் முடிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தை செயல்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் கூறினார் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு நாராயணசாமி தலைமையில் சமீபத்தில் நடைபெற்றது

நாராயணசாமி இன்று திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் மற்றும் கிறிஸ்துவ பங்கு தந்தையர் ஆகியோர் பங்கேற்றனர்

இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரியை சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்

ராமசந்திரன் தெரிவித்துள்ளார்

தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக் கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரியலூர் திருச்சி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யக் கூடும் என்று தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச்செய்திகள் சிறு துளி பெரு விளைச்சல் என்ற தாரக மந்திரத்தை மனதில் கொண்டு விவசாயிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் மன் கீ பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் அகில இந்திய வானொலியில் பிரதமர் திரு

பூஜை திருநாளை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர் திரு நாராயணசாமி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் துவங்கி விட்டதாக புதிய மாநில தேர்தல் ஆணையர் திரு ராய் பி தாமஸ் தெரிவித்துள்ளார்